நரேந்திர மோடி இன்று மாலை திறந்து வைத்தார்

நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் தொடக்கிவைக்க இருக்கிறார்

புதுச்சேரியில் கொரோனா பரவலைக் கட்டுப்படுத்த மேலும் சில கடுமையான முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

நரேந்திர மோடி இன்று மாலை திறந்து வைத்தார்

மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்

ஆயினும் கன மழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக மீட்புப் பணிகளில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கேரள மாநில் கோழிக்கோடு விமான நிலையத்தில் நேற்று மாலை நிகழ்ந்த விமான விபத்து குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப் பட்டு வருகிறது

கனமழை மற்றும் மோசமான வானிலையும் விபத்துக்கு ஒரு காரணம் என நம்பப் படுகிறது மத்திய சிவில் விமானப் போக்குவரத்து அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி வெளியுறவுத் துறை இணை அமைச்சர் திரு முரளீதரன் ஆகியோர் விபத்து நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்டு நிலவரங்களை மதிப்பீடு செய்தனர் அமைச்சர் திரு

கேரள ஆளுனர் திரு ஆரிப் முகம்மது கான் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் மாநில அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் அடங்கிய சிறப்புக் குழு ஒன்றும் கோழிக்கோட் டில் நிலவரங்களை மதிப்பீடு செய்து வருகிறது

பயணிகள் அனைவரும் பாதுகாப்புடன் இருப்பதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

புதுச்சேரியில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்பதால் அரசு வரும் புதன் கிழமை நடைபெற உள்ள மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தில் மேலும் சில கடுமையான முடிவுகளை எடுக்க இருப்பதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இன்று இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் பேசிய அவர் புதுச்சேரியில் கோவில் போன்ற இடங்களில் கூட்டம் கூடுவதை மக்கள் தவிர்க்கவில்லை என்றும் கொரோனா விதிமுறைகளை மக்கள் மதிக்கா விட்டால் சில நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தும் நிலை அரசுக்கு ஏற்படும் என்றும் கூறினார்

புதுச்சேரியில் கொரோனா நிலவரங்களை சமாளிக்க துணைநிலை ஆளுனர் தலைமையில் அமைச்சர்கள் அரசுச் செயலர்கள் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் அடங்கிய ஒருங்கிணைப்புக் குழு அமைக்க வேண்டுமென முன்னாள் மக்களவை உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் கோரியுள்ளார் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் புதுச்சேரியில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க அனைத்து மருத்துவ முறைகளையும் உள்ளடக்கிய சஞ்சீவி ஒன்றைக் கொண்டுவர வேண்டும் என்றும் கூறினார் மாநில திட்டம் எல்லைகளைத் தீவிரமாகக் கண்காணித்தல் கொரோனா அறிகுறி உள்ளவர்களை உடனடியாக மருத்துவமனைகளில் அனுமதித்தல் முழுமையாக குணம் அடைந்த பின்னரே நோயாளிகள் மருத்துவ மனைகளில் இருந்து விடுவிக்கப் படுவதை உறுதிப் படுத்துதல் உள்ளிட்ட வேறுபல அம்சங்களையும் அவர் வலியுறுத்தி உள்ளார் புதுச்சேரியில் கொரோனா பிரச்சனை குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டம் ஒன்றை அரசு கூட்ட வேண்டுமென சிபிஎம் மாநிலச் செயலர் திரு

ராஜாங்கம் கோரியுள்ளார்

புதுச்சேரி டாக்டர்

எல் பி

எல் எம்

இத்தேதிகள் கொரோனா நிலவரங்களால் ஏற்படும் மாற்றங்களுக்கு உட்பட்டவை என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது

நித்தின் கட்கரி கூறியுள்ளார் பொருளாதாரத்தில் இத்துறையின் பங்களிப்பை அதிகரித்து இதனால் வேலைவாய்ப்பை பெருக்க முடியும் என்று புதுடில்லி யில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் கூறினார்

இத்தகைய நிறுவனங்களின் நுண் கடன் தேவைகளை நிறைவேற்ற திட்டம் ஒன்றையும் அரசு தயாரித்து வருவதாக அவர் தெரிவித்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஸ்வச் பாரத் இயக்கத்தின் வெற்றிக் கதை குறித்து புதுடில்லி யில் அமைக்கப் பட்டுள்ள தேசிய ஸ்வச்தா கேந்திரத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை திறந்து வைத்தார்

நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் தொடக்கிவைக்க இருக்கிறார்

புதுச்சேரியில் கொரோனா பரவலைக் கட்டுப்படுத்த மேலும் சில கடுமையான முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்